பிரதமர் திரு

காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே தமிழக அரசின் நிலைப்பாடு என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பாத் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்தியா தடுமாறி வருகிறது

பிஜேபி தொண்டர்களுடன் பிரதமர் வகையில் தொடங்கப்பட்டுள்ள எனது வாக்குச்சாவடி வலுவான வாக்குச்சாவடி என்ற இயக்கத்தின் கீழ் பிரதமர் கட்சியினரின் கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கிறார்

ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி சற்று பின்னடைவை சந்தித்திருந்தாலும் வரும் மக்களவை தோதலில் இந்த ஐந்து மாநிலங்களிலும் பிஜேபி கூடுதல் இடங்களில் வெற்றிபெறும் என நம்பிக்கை தெரிவித்தாா்

மேகதாது பிரச்சனையிலும் திமுக தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்டோர் கர்நாடக மாநில முதலமைச்சரை சந்தித்து மேகதாது திட்டத்தால் தமிழகம் பாதிக்கப்படுவதை எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டாள் முதலமைச்சர் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே தமிழக அரசின் நிலைப்பாடு என முதலமைச்சா திரு எடப்பாடி கே

யாரையும் பாதிப்பிற்கு உள்ளாக்குவது அரசின் நோக்கமல்ல என்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலன் கருதியே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இப்பகுதிகளில் அகற்றப்படும் தென்னை மரம் மா மரம் போன்றவற்றிற்கு அவற்றின் மதிப்பிற்கேற்றவாறு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தர அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் கல்வித்துறையில் தமிழகம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் தமிழக அரசின் புதிய பாட திட்டம் நாடே வியக்கும் அளவிற்கு இருப்பதாக எடுத்துரைத்தார்

குமாரபாளையத்தில் மாதாந்திர சிறுசேமிப்பு திட்ட துவக்க விழா மற்றும் வீட்டு அடமான கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் இப்பகுதிகளில் சாயப்பட்டரை பிரச்சனைக்கு தீர்வுகாண பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார்

மாநிலத்தில் கூட்டுறவு வங்கிகள் அதிக அளவில் வீட்டுக்கடன் சிறுவணிக கடன் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் கந்து வட்டி முறை ஒழிக்கப்பட்டு சுயதொழில் அதிகரித்து மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

திருச்சி

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி எஸ்

அன்பழகன் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு சிறந்து விளங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட முக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்காரணமாக மக்களிடையே அரசின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்

மிஸோரம் மிஸோரம் மாநில முதலமைச்சராக மிசோ தேசிய முன்னணியின் தலைவர் ஸோரம் தங்கா இன்று பதவி ஏற்றார் தலைநகர் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு

ராஜசேகரன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

இதனிடையே சத்திஸ்கட் மாநில முதலமைச்சரை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருராகுல்காந்தி இன்றுமாலை அறிவிப்பார் என தெரிகிறது மத்திய பிரதேச முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கமல்நாத்தும் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு அசோக் கெலாட்டும் துணை முதலமைச்சராக திரு சச்சின் பைலட்டும் நாளை மறுநாள் பதவி ஏற்க உள்ளனர்

இதனிடையே குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத் மாநிலம் சரோவர் அணையில் நிறுவப்பட்டுள்ள வல்லபாய் பட்டேலின் சிலையை இன்று பார்வையிடுகிறார் சுஷ்மா சுவராஜ் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் பிரான்ஸும் இணை்கி செயலாற்றுவதற்கான பாதுகாப்பு உடன்படிக்கை எட்டப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

பிரான்ஸ் வெளியறவுத்துறை அமைச்சர் ஜீன் வெஸ் லிட்ரையனுடன் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்ட அவர் பருவமாற்ற சவால்களை சமாளிக்க இருநாடுகளும் சேர்ந்து பங்காற்றி வருவதாக கூறினார்

இருப்பினும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிருபிக்கத் தவறிய நிலையில் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிபரின் முயற்சியை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியதையடுத்து அவர் தமது பதவியை ராஜினமா செய்துள்ளா்